இன்றுஅனைத்தமாவட்டஆட்சியர்களுடன் காணொலிகாட்சி மூலம் ஆலோசனைநடத்துகிறார்

விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

பொருட்களைமாநிலஅரசுவழங்கிவருவதாகஅமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளநிலையில் அதற்கானநெறிமுறைகளைகண்டிப்பாகஅமல்படுத்துமாறுஅனைத்துமாநிலஅரசுகளையும் மத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

இறங்கியுள்ளது

எடப்பாடிபழனிசாமி இன்றுஅனைத்துமாவட்டஆட்சியர்களுடன் காணொலிகாட்சி மூலம் ஆலோசனைநடத்துகிறார்

ஒவ்வொருமாவட்டத்திலும் தற்போதுள்ளநிலைமையைமாவட்டஆட்சியர்கள் முதலமைச்சா் கவனத்திற்குகொண்டுசெல்லஉள்ளனர்

விஜயபாஸ்கள் கூறியுள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நோயைகுணப்படுத்தமருந்துகண்டுபிடிப்பதிலும் நமதுமருத்துவர்கள் தீவிரஆராய்ச்சில் ஈடுபட்டுள்ளதாகதெரிவித்தாா்

பிளாஸ்மாசிகிச்சைக்கு புதில்லியில் உள்ள இந்தியமருத்துவஆராய்ச்சிக் கழகம் மருந்துக் கட்டுப்பாட்டுகழகம் ஆகியவற்றிடம் தமிழகஅரசுஅனுமதிகோரியுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலும் தெரிவித்தார்

வீடுதிரும்பியவர்களுக்குமாவட்டஆட்சியர் திரு கதிரவன் மவர் கொத்துகளும் பழங்களும் வழங்கிவழியனுப்பிவைத்தார்

தமிழகத்தில் உள்ளவடமாநிலதொழிலாளர்களுக்கும் போதியநிவாரணப் பொருட்களைமாநிலஅரசுவழங்கிவருவதாகஅமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பாகவருவாய் நிர்வாகஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தமனுவில் தொற்றுநோய் பரவுவதைதடுக்கபொதுமக்கள் நடமாட்டத்திற்குகட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணப் பொருட்களைமாவட்டநிா்வாகத்துடன் இணைந்துவழங்கலாம் என்றுஅரசுகூறியுள்ளதுஎன்றும் தெரிவித்துள்ளார்

இந்தவழக்கில் இரு தரப்பு விசாரணைமுடிந்தநிலையில் இன்றுதீர்ப்பு வழங்கப்படஉள்ளது

சாஹிபாராட்டுதெரிவித்துள்ளாா் இது தொடர்பாகமருத்துவர்கள் காவல்துறையினர் ஆகியோருக்குஅவர் எழுதியுள்ளகடிதத்தில் தங்கள்வாழ்வைஅ்ப்பணித்துசெயல்படும் இவர்கள் அனைவரும் நமதுநினைவில் தியாகிகளாகமுன் நிற்பதாககுறிப்பிட்டுள்ளார்

வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

வி

தற்போதுஅந்தமானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுவருகிறது

அதேநேரத்தில் பூங்காக்களைஊழியர்கள் சீராகபராமரித்துவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுதொடர்பாகமத்தியஉள்துறைசெயலர் அனைத்துமரிநலதலைமைசெயலர்களுக்குஅனுப்பியுள்ளகடிதத்தில் நெறிமுறைகளில் எந்ததளர்வும் வழங்கக்கூடாதுஎன்றுகூறப்பட்டுள்ளது இந்தவழிகாட்டுநெறிமுறைகளைபொதுமக்கள் அறிந்தகொள்ளும் வகையில் விரிவானவிளம்பரம் செய்யவேண்டும் என்றும் களத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இதனைதெளிவாக புரியவைக்கவேண்டும் என்றும் அந்தகடிதத்தில் சுட்டிக் காட்டப்பட்டுள்ளது

இந்தியரயில்வேமருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் மருத்துவமனைஊழியர்கள் மற்றும் இதரசுகாதாரப் பணியாளர்களுக்கு இந்தஉடைகள் வழங்கப்படும்